குடியரசுத்தலைவர் திரு

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் இறுதிச்சுற்றில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் கனடாவின் ஆண்ட்ரஸ்க்கூ வை எதிர்கொள்கிறார்

இதுகுறித்து பெங்களுருவிலிருந்து எமது சென்னை செய்தியாளர் ஜெயசிங்

நரேந்திரமோடி நாட்டின் சிறு வணிகர்களுக்கான மாத ஓய்வூதிய திட்டத்தை மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் நாளை தொடங்கி வைக்கிறார்

ஆண்டிற்கு ஒன்றரை கோடி ருபாய்க்கும் குறைவாக வர்த்தகம் மேற்கொள்ளும் வியாபாரிகள் இத்திட்டத்தின்கீழ் பயனடைவார்கள் மேலும் நாக்பூரில் மெட்ரோ ரயில் வழித்தடம் எய்ம்ஸ் மருத்துவமனை சந்திரபூரில் ராணுவ பள்ளி உள்ளிட்டவற்றையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார்

மத்திய நீர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் செகாவத் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சுகாதாரத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கான முயற்சிகள் எடுத்துரைக்கப்பட்டன

குடியரசுத்தலைவர் திரு

இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கலாச்சாரம் மாறிவரும் உலகளாவிய கல்வி சூழல் நாடாளுமன்ற உரைகள் உள்ளடக்கிய இந்த புத்தகங்களை மின்னணு வலைதளத்தில் பார்வையிட வகை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார்

உச்சநீதிமன்றம் ஏர்செல் மேக்ஸிஸ் முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் ப

தமிழக அரசின் சார்பில் திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு ராமமூர்த்தி காவிரி தொழில்நுட்ப குழுத்தலைவர் திரு சுப்பிரமணியன் தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர் மத்திய நீர்வள ஆணைய அலுவலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழகம் கர்நாடகம் கேரளம் புதுச்சேரியிலிருந்து பிரதிநிதிகள் காவிரி நீர் தொடர்பான தத்தம் புள்ளி விவரங்களை சமர்ப்பிக்கின்றனர்

செல்லூர் கே

மத்திய அரசு தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கூடுதலாக அத்யாவசிய பொருட்களை ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

வளர்மதி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

வேலுமணி மற்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

வேலுமணி நோய்தடுப்பு நடவடிக்கைகளில் அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்றார் திறந்தநிலை கிணறுகளில் குளோரின் பயன்படுத்த வேண்டும் கொசுக்கள் உற்பத்தியாவதற்கு காரணமான பொருட்கள் அகற்றப்பட வேண்டும் அனைத்து பகுதிகளிலும் துப்புரவு பணியாளா்கள் முழுவீச்சில் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவின் இறுதிச்சுற்றில் அமெரிக்காவின் சொீனா வில்லியம்ஸ் கனடாவின் பியான்கா ஆண்ட்ரஸ்க்கூ வை எதிர்கொள்கிறார்

ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் ஸ்பெயினின் ர